ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் ராஜஸ்தான் சத்தீஸ்கட்டில் காங்கிரஸ் முன்னிலையில் உள்ளது மத்திய பிரதேசத்தில் பிஜேபி காங்கிரஸ் இடையே கடும் இழுபறி நகாணப்படுகிறது

மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் பிஜேபி இடையே கடும் இழுபறி நிலைமை காணப்படுகிறது

ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜே தலைமையிலான பிஜேபி அரசிடமிருந்து காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும் நிலையில் உள்ளது

மிசோரமில் ஆளும் காங்கிரஸிடமிருந்து மிசோரம் தேசிய முன்னணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது

தெலுங்கானாவில் தெலுங்கானா ராஷ்ட்ர சமிதி அறுதி பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் ஆட்சியில் அமர்கிறது மும்முனை போட்டி காணப்பட்ட தெலுங்கானாவில் தெலுங்கானா ராஷ்ட்ர சமிதி ஒரு அணியாகவும் காங்கிரஸ் தெலுங்குதேசம் இந்திய கம்யூனிஸ்ட் தெலுங்கானா ஜன சமிதி மற்றொரு அணியாகவும் பிஜேபி மேலும் ஒரு அணியாகவும் களமிறங்கின தெலுங்கானா ராஷ்ட்ர சமிதி பிஜேபியுடன் இணக்கமான நட்புறவோடு உள்ள நிலையில் தெலுங்கானாவில் ராஷ்ட்ர சமிதியின் ஆட்சிக்கு பிஜேபி துணை நிந்கும் என அரசியல் ஆலோசகர்கள் தெரிவிக்கின்றனர்

இடங்களில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது

இடங்களில் முன்னிலையில் உள்ளது

நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் முடிவுகள் மத்தியில் உள்ள திரு

தெலுங்கானாவில் காங்கிரஸ் தலைமையிலான மெகா கூட்டணி கடும் தோல்வியை சந்தித்ததாக சுட்டிக்காட்டிய அவர் அங்கு தெலுங்கானா ராஷ்ட்ர சமிதி மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதாக எடுத்துரைத்தார்

தேர்தல் தமிழிசை பிஜேபியின் பின்னடைவு வெற்றிகரமான தோல்வி என்று பிஜேபி மாநில தலைவர் டாக்டர்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தோல்வியால் பிஜேபி துவளாது என்றார்

திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளும் பிஜேபி மாநில அரசுகள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால்தான் தோல்வி ஏற்பட்டதாக கூறினார் தேர்தல் பங்குச்சந்தை தேர்தல் முடிவுகளையடுத்து மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் தொடங்கியது

நிதிஆயோக் துணை தலைவர் நாட்டின் பொருளாதார மற்றும் சந்தை மேம்பாட்டு வளர்ச்சிக்காக மத்திய வங்கிகள் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று நிதி ஆயோக் துணைத்தலைவர் திரு

ட்விட்டரில் இன்று இதை தெரிவித்த அவர் மத்திய வங்கிகளின் நிர்வாக திறன்கள் வலுவானவை என்றும் சுட்டிக்காட்டினார்

மக்களவை இன்று கூடியதும் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேய் முன்னாள் மக்களவை தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜி முன்னாள் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் உள்ளிட்டோரின் மறைவிற்கு மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் இரங்கல் குறிப்புகளை வாசித்தார் இதனை தொடர்ந்து உறுப்பினர்கள் மறைந்த தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இரண்டு நிமிடங்கள் எழுந்து நின்று மவுன அஞ்சலி செலுத்தினார்கள்

முன்னதாக குளிர்கால கூட்டத்தொடர் கொடங்குவதற்கு முன் நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய பிரதமர் திரு

தற்போதைய குளிர்கால கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பொதுநலம் சார்ந்த பிரச்சனைகளை அரசு விவாதிக்க இருப்பதாகவும் எடுத்துரைத்தார்

இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தனிப்பட்ட பிரச்சனைகளை விட்டு விட்டு பொதுநலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கே அனைத்து கட்சிகளும் உயர்முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் ராம்நாத் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மியான்மர் தலைநகர் நேப்பிட்டாவில் அந்நாட்டு அதிபர் யூ வின் மின்ட்டுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார்

இந்நாளையொட்டி அவரது சொந்த ஊரான துாத்துகுடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அமைந்துள்ள மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமது கவிதைகள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் புரட்சியை ஏற்படுத்தியவர் பாரதி என்று புகழாரம் சூட்டினார்

முன்னதாக இந்நிகழ்ச்சிக்கு வந்த ஆளுநரை பாரதியார் வேடம் பூண்ட சிறுவர்கள் வரவேற்றனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

பாரதி ஓபிஎஸ் சென்னை திருவல்லிக்கேணியில் பாரதியார் திருவுருவம் தாங்கிய ஜதிபல்லக்கு ஊர்வலத்தை துணை முதலமைச்சர் திரு

மாநில தமிழ்வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

நெல்லையில் இந்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளியில் பாரதியார் பயின்ற வகுப்பறையில் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் பாரதியார் பாடல்களை இசைத்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் அவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தினார்கள்

சேலம் சேலத்தில் மக்கள் தொடர்பு கள விளம்பர அலுவலகம் சார்பில் மத்திய அரசின் துாய்மை இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தை சேலம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி திரு

ஹாக்கி புபனேஷ்வரில் நடைபெறும் உலக கோப்பை ஹாக்கி போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன இந்தியா ஆஸ்திரேலியா அர்ஜெண்டினா ஜெர்மனி

இன்று நடைபெற உள்ள காலிறுதிக்கு முந்தைய தகுதி சுற்று ஆட்டங்களில் பெல்ஜியம் பாகிஸ்தானையும் நெதர்லாண்ட்ஸ் கனடாவையும் எதிர்கொள்கின்றன